கண்டனம் தெரிவித்துள்ளது

பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இன்று வெளியிட்டுள்ளது

கிரிக்கெட் போட்டி தொடங்குவது மழை காரணமாக தாமதமாகியுள்ளது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் மின்னனு சிகரெட்டுக்கு மத்திய அரசு தடைவிதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் சாதனைப் படைத்த பெண்குழந்தைகளை கவுரவிக்கும் வகையில் இயக்கம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார்

பண்டிகைக் காலத்தைபொட்டி பொதுமக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தீபாவளி பண்டிகையையாட்டி சமூக வளைதளத்தில் பாரத் கீ லக்ஷ்மி என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி பெண்களின் சாதனைகளின் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி யோசனை தெரிவித்தள்ளார் சமூதாயத்தில் தேவைப்படும் மக்களுக்கு உணவு உடை மற்றும் இனிப்பு வகைகள் சேகரித்து வழங்கும் நடவடிக்கையை தன்னார்வ தொண்டுநிறவனங்கள் பல்வேறு நகரங்களில் தொடங்கியுள்ளதை பிரதமா் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்துவரும் மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்தகொள்ளும் வகையில் சுற்றுவா செல்லும் பழக்கத்தை மக்கள் அனைவரும் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று பிரதமா கேட்டுக்கொண்டார் தேர்வுகளை மனஅழுத்தம் இல்லாமல் எதிர்கொள்ளும் வகையில்ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களை மாணவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டுமென்று பிரதமர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானெலியின் இணையதளம் மற்றும் செயலியிலும் இந்த ஒலிபரப்பை கேட்கலாம் இந்திய தொழில்நட்ப கல்விக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சென்னை வருகிறார் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றவுள்ள பிரதமர் அதில் இடம்பெற வேண்டிய கருத்துகளை நமோ செயலி மூலம் பகிர்ந்துகொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் காஷ்மீர் தொடர்பாக சர்வதேச அமைப்புகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாகிஸ்தான் தெரிவித்துவரும் கருத்துகளை இந்தியா நிராகரித்துள்ளது உகாண்டாவில் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாநாட்டில் பாகிஸ்தான் தெரிவித்த கருத்துகளை முற்றிலும் நிராகரிப்பதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா கங்கூலி உள்ளிட்ட இந்திய பிரதிநிதி குழு தெரிவித்துள்ளது இம்மாநாட்டில் பங்கேற்பதாக மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்வா தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு உகாண்டா சென்றுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்ட அவர் காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதாக கூறப்படும் செய்திகளை நிராகரித்தாா்

மக்களின் அன்றாட வாழ்க்கை சீரடைந்துவருவதாகவும் தொலைபேசி சேவைகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இவ்விஷயத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் பெரும்வகையில் வாக்கு வங்கி அரசியலை மேற்கொண்டுவருவதாக திரு அமித்ஷா குற்றம் சாட்டினாள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாட்டின் பள்முகத் தன்மையை பாதுகாக்கும் வகையில் பிஜேபி செயல்பட்டுவருவதாக அவர் குறிப்பிட்டார்

அம்மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுவந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டப்பின் அப்பகுதிகளில் நிலைமை மேம்பட்டு வருவதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீநக் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் போக்குவரத்து சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன குப்வாரா மற்றும் ஹந்த்வாரா மாவட்டங்களில் உள்ள மொபைல் சேவைகள் செயல்பட்டுவருவதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒடிசா மாநிலம் பிஜெப்பூர் தொகுதியில் திரு சனத் காட்ஷியாவும் கேரளாவில் வத்தியூர்காவு தொகுதியில் திரு சுரேசும் போட்டியிட உள்ளனர் அசாமில் உள்ள சோனாரி தொகுதியில் நபநிதா ஹந்திக்கும் பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் தொகுதியில் திரு சுவிதிசிங்கும் போட்டியிடுகின்றனர் தெலுங்கானா மாநிலம் ஹசூர் நகர் தொகுதியில் திரு கோட்டா ராமாராவ் போட்டியிடுகிறார் உத்திரபிரதேச மாநிலம் லக்னோ கண்டோன்ட்மென்ட் தொகுதியில் திரு கரேஷ் திவாரியும் கோஷி தொகுதியில் திரு விஜய் ராஜ்பாரும் களம் காண்கின்றனர் இதற்கிடையே சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான நான்கு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை காங்கிரஸ் இன்று வெளியிட்டுள்ளது பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் தொகுதியில் திருமதி சையிதா பானுவும் மாண்டவா தொகுதியில் திருமதி ரித்தா சவுத்ரியும் போட்டியிடுகின்றனர்

உத்தரப்பிரதேசத்தில் பால்ஹா தொகுதியில் திருமதி மன்னுதேவி போட்டியிடுகிறார்

இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதிக்கு அரசு தடை விதித்துள்ளது பு அதிகரித்துவரும் வெங்காய கட்டுப்படுத்தம் நோக்கில் விலையை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வா்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தடை மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சந்தையில் வெங்காய வரத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் வர்த்தகர்கள் ஆகியோருடன் பேச்கவார்த்தை நடத்த இரண்டு உயர் அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்றை மத்திய அரசு அனுப்பியுள்ளது இதனிடையே மாநிலங்களின் தேவைகளை பொறுத்து வெங்காயம் அனுப்பிவைக்கப்படும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் பாதுகாப்பதில் அரசுடன் பொதமக்களும் இணைந்து முனைப்புடன் செயல்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புத்தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொடக்க கல்வியிலிருந்து தாய்மொழியில் கற்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமென்று அவர் கூறினார் அன்றாட பயன்பாட்டில் தாய்மொழியை பயன்படுத்துவதன் மூலம் மொழிகளை பாதுகாக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் நாரதா ஒளிநாடா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினரும் தற்போதைய பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு முக்குல் ராயிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர் கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மூன்று மணி நேரமாக நடைபெற்ற இந்த விசாரணையின் போது அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர்

கனமழைக் காரணமாக அம்மாநிலத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

காட்மாண்டுவில் இன்று நடைபெற்ற இப்போட்டிக்கான இறதியாட்டத்தில் இந்தியா இரன்டுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில் பங்களாதேஷை வென்று கோப்பையை கைப்பற்றியது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது இரண்டாவது போட்டி மழையினால் கைவிடப்பட்டது இந்தியா இங்கிலாந்து இடையேயாள இரண்டாவது மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று மார்லோவில் நடைபெறவுள்ளது